அட்டை திட்டம் தொடங்கப்பட்டது

சேவையை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார்

அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த முறையில் தேர்தல்களை நடத்திய அதிகாரிகளுக்கு விருது வழங்கினார் தேர்தல் ஆணையத்தின் ஹலோ வோட்டர்ஸ் என்கிற இணைய வானொலி சேவையையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் தேர்தல்களை சுமூகமாக நடத்துவதிலும் இந்திய தேர்தல் பாராட்டுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் புதிய வாக்காளர்கள் குறிப்பாக இளைஞர்களை பெருமளவில் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் முதல்முறையாக தேர்தல் ஆணையத்தின் டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை மத்திய சட்டம் மற்றும் தகவல் தொழில் நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி வைத்து புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டை ஒரு புதிய தொடக்கம் என்று தெரிவித்தார் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பரிசுகளை வழங்கினார் டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டைகளை கட்டணம் செலுத்தி வாக்காளர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்

குடியரசுத் தலைவரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகவுள்ளது பின்னர் அவரது உரையின் மொழியாக்கம் பிராந்திய மொழிகளில் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகும் குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் அகில இந்திய வானொலியில் இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகிறது

சரியான நோக்கத்தோடு சரியான திசையில் பயணிக்கும்போது சிறிய ஆரம்பம் கூட பெரும் வெற்றியை தரும் என்பதற்கு இந்த விருது ஒரு அடையாளம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் சிறார்களுக்கு பல்வேறு சாதனைகள் வெற்றிகள் புரிய இந்த விருது உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை என அவர் கூறினார் கல்வி கலை மற்றும் கலாச்சாரம் விளையாட்டு சமூக சேவை புதிய கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த பிரசித்தி சிங் என்ற குழந்தை சமூகசேவைப் பிரிவில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த விருதுகள் இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான சிறார்களுக்கு ஊக்கமும் சாதனைகள் புரிய உத்வேகமும் அளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பொது மக்களின் குறைகளை கேட்டறிய ஏற்கனவே முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் திமுகவினரால் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் பெறப்படும் மனுக்கள் அரசுக்கு அனுப்பப்படுவதில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் பொது மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்களை பரிசீலித்து அதனை நிறைவேற்ற முதலமைச்சரின் நேரடிக் கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்படும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

தமிழ் மொழி கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பேணிக்காக்க காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரத்தில் பொது மக்களுடன் கலந்துரையாடிய அவர் தமிழகத்தின் ஆன்மா என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளில் எழுதப்பட்டிருப்பதாக கூறினார்

முந்தைய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் காலங்களில் படிப்படியாக பணி நியமனம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள உதவி பொறியாளர் கேங்மேன் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக தொமுச பேரவை சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது என்றார் இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்பப்பெறுமாறு கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

உயர்கல்வி படிப்போர் எண்ணிக்கையில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கல்லூரி மாணவியர் விடுதி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு கல்வித் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார் கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதோடு அவர்களது கல்வி எந்த வகையிலும் தடைப்படக்கூடாது என்பதற்காக காலணிகள் முதல் கணினிகள் வரை வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தமிழகம் முழுவதும் நாளை கிராம சபை கூட்டங்களை நடத்தக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது